வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டமன்றத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளன

இந்நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலியின் முதன்மை அலைவரிசையில் ஒலிபரப்பாக கேட்கலாம்

இது குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறுகையில் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களில் மன அழுத்தத்தை குறைக்கவும் அவர்களின் தன்னம்பிக்கையை அதிகாிக்கச் செய்யவும் பாிச்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சி மிகப்பொிய உந்து சக்தியாக இருக்கும் என்றார்

பிரதமர் திரு

நமது கிரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க இரவும் பகலும் உழைக்கும் அனைவருக்கும் நமது நன்றியையும் பாராட்டையும் மீண்டும் உறுதிப்படுத்தும் தினமாக உலக சுகாதார தினம் கடைபிடிக்கப்படுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தொிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தை வலுப்படுத்தும் வகையில் உலகின் மிகப்பொிய தடுப்பூசி இயக்கத்தை இந்தியா முன்னெடுத்து வருவதாக தொிவித்துள்ளார் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திாி ஜன் அவுஷதி உள்ளிட்ட திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அவர் இந்த தினத்தில் முக கவசம் அணிவது தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது கைகளை அடிக்கடி சுத்தம் செய்வது உள்ளிட்ட நடைமுறைகளை கடைபிடித்து கொரோனா தொற்றுக்கு எதிரான போாில் வெற்றி பெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் ரிசர்வ்வங்கி ரிசர்வ் வங்கி இரு மாதங்களுக்கான பணக் கொள்கையை இன்று வெளியிட்டது

சக்தி காந்த தாஸ் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகியகால கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் மாற்றமின்றி தொடர்வதாக தொிவித்துள்ளார்

இதனால் வங்கிகளுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் இருக்காது எனவும் கூறினார்

தில்லை வேல் கூறுகையில் வாய்ஸ் பட்டமளிப்புவிழா தெலங்கானா மாநிலம் ஸ்ரீ குண்ட லக்மன் தோட்டக்கலை பல்கலைக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காணொளி வாயிலாக பட்டமளிப்பு பேருரை நிகழ்த்தினார்

விவசாயத்துறை வல்லுநர்கள் தங்களது அனுபவம் மற்றும் திறமைகளை நவீன தொழில்நுட்பத்துடன் இணைத்து நாட்டின் விவசாயத்துறையை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார் ஆளுநர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ரெட்டியார் பாளையத்தில் இன்று கொரோனா தடுப்பூசி சிறப்பு மையத்தை தொடக்கி வைத்தார்

ராஜேஷ்பூஷண் உலக அளவில் கொரோனா பாதிப்பால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் உயிரிழப்பு குறைவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷண் தொிவித்துள்ளார்